தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிவாக செய்துள்ளது

போ் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்துள்ளனா்

இந்திய மக்களின் விருப்பங்களின் பிரதிநிதியாக தேசிய ஜனநாயகக் கூட்டணி உள்ளது என பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாளை வெளிவர உள்ள மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா நேற்று புதுதில்லியில் விருந்தளித்தார் இக்கூட்டத்தில் பேசிய பிரதமா் நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கூட்டணியாக தேசிய ஐனநாயகக் கூட்டணி உள்ளதாக கூறினார் இக்கூட்டணியின் நோக்கம் புதிய இந்தியாவை கட்டமைப்பதே என்று அவர் கூறினார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் ஏழ்மையை அகற்றுவதே தங்களது கூட்டணியின் நோக்கம் என்று தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பே தங்கள் கூட்டணியின் முதன்மை கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டத்தை இதில் அங்கம் வகிக்கும் சிரோன்மணி அக்காளிதழ் கட்சி தலைவர் திரு பிரகாத் சிங் பாதல் தொடங்கி வைத்ததாக அவர் கூறினார்

பிரதம் திரு நரேந்திர மோடியின் செயவ்பாடுகளை பாராட்டி இக்கூட்டத்தில் தீாமானம் நிறைவேற்றப்பட்டது லோக் ஜன்சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இத்தீர்மானத்தை முன்மொழிந்தார் தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சரும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஒ பன்னீர் செல்வம் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஐனதாதள கட்சியின் தலைவருமான திரு நித்திஷ்குமார் சிவசேனா கட்சி தலைவர் திரு உதவ் தாக்ரே உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முன்னதாக மத்திய அமைச்சர்களின் கூட்டம் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாட்டிற்கு தொண்டாற்றிய அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டனர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளில் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயகக் கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாடு முழுவதும் நாளை எண்ணப்படுகிறது

பல்வேறு கற்றுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணிக்கை நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் முண்ணளி நிலவரங்கள் தெரியவரும் பிற்பகலுக்குள் மத்தியில் யார் ஆட்சி அமைப்பது என்ற நிலவரம் தெரியலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிகுட்பட்ட சட்டப்பேரவைத் தொகுதியிலும் ஐந்து வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் வீ பேட் எந்திரத்தில் அச்சிடப்பட்ட தால்களுடன் சரிப்பார்க்கப்பட உள்ளது இதன் காரணமாக முடிவுகள் வெளிவர நாளை இரவு வரை நேரம் எடுக்கும் என தெரிகிறது முன்னதாக அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளும் அச்சிடப்பட்ட வி பேட் தாள்களுடன் சரிப்பார்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதி மன்றும் நேற்று நிராகரித்தது மக்களவை தேர்தல் மட்டுமின்றி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா அருணாச்சவப்பிரதேசம் மற்றும் மிசோரத்தில் நடைபெற்ற சுட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது

இங்கு கைபேசிகளை எடுத்து செல்ல அனுமதி இல்லை மக்களவைத்தேர்தல் மற்றும் நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை உடலுக்குடலும் அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிட அதில இந்திய வானொலியின் செய்தி சேவை பிரிவு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

கச்சாப் பொருட்களை தவிா்த்த இதர பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட கமிட்டி பரிந்துரைத்துள்ளது கச்சாப் பொருட்கள் பயன்பாடு குறித்து அமைக்கப்பட்டக் குழு தனது பரிந்துரையை மத்தியப் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரப் பிரதானிடம் நேற்று வழங்கியது கச்சாப் பொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து கச்சாப் பொருட்கள் இறக்குமதியை சார்ந்தில்லாத வகையில் பல்வேறு யுக்திகளை இந்தக் குழு பரிந்துரைத்துள்ளது மூத்த விஞ்ஞானி டாங்டர் அணில் கர்கார் மற்றும் பொருளாதாரத் துறை வல்லுநர் சித்தார்த் பிரதான் ஆகியோர் இந்தக் குழுவில் இடம் பெற்றிருந்தனர் ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் உள்ள கோபால் போரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான் அப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததாக ரானுவத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி பாதுகாப்புப்படை கூட்டுக்குழு அங்கு தேடுதல் பணியில் ஈடுப்பட்டது அப்போது அங்கு பதங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினருடன் சண்டையில் ஈடுப்பட்டனர் இதில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அசாமின் கவுகாத்தி நகரில் கிரைனைட் குண்டுவெடிப்பு நடத்திய உள்ஃபா தீவிரவாதி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்மாநிலத்தின் கின்சோஃபியா மாவட்டத்தை சேர்ந்த பிஜாய் ஹவுசாம் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்

தடைசெய்யப்பட்ட உள்ஃபா அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது ஏற்கெனவே ஆறு தீவிரவாதிகள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர்

வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த அமைப்புகளுக்குள் பிரச்னை இருந்தால் அவற்றுக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் தலைமம் கணக்கு தணிக்கை அதிகாரி தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் ஆகியவற்றில் பிரச்னை ஏற்பட்டால் உரிய வழியில் அவற்றைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் தேசப்பற்று என்பது வந்தேமாதரம் என்றோ அல்லது ஜெய்ஹிந்த் என்று முழங்குவதாலோ வராது என்றும் நாட்டு மக்கள் ஒருவருக்கொருவா் ஆதரவாக நிற்பதன் மூலமே வரும் என்றும் அவா் தெரிவித்தாா்

உலக பொருளாதார சூழ்நிலைகள் குறித்து ஐ நர் வெளியிட்டுள்ள இந்த அழிக்கையில் பெரும்பாவான வளரும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி குறைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது

புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாட்பு நடவடிக்கை கனிசமான அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது பிரசித்திப்பெற்ற மேன் புக்கா் சா்வதேச விருது ஒமன் நாட்டைச் சேன்ந்த ஜோக்கா அல்ஹாத்தியின் செலஸ்டேல் பாடிஸ் புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது பாலைவன நாட்டைச் சார்ந்த மூன்று சகோதரிகள் நவீன உலகில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இந்தப் புத்தகம் எழுதப்பட்டுள்ளது

தேர்வு குழுவிற்க தலைமை வகித்த இங்கிலாந்தை சேர்ந்த பெட்டானி ஹவுகாஷ் இந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டார்

நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் நேபால் வீராங்கணை மாலா ராயை மேரிகோம் வென்றார்

ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் எமது செய்தி அறிக்கைகளை நேயர்கள் கேட்கலாம்